முடித்துக் கொண்டு இன்று அதிகாலை தாயகம் திரும்பினார்

செய்துள்ளது

தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் உள்ளிட்ட மூன்று நாடுகள் அரசுமுறைப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அதிகாலை தாயகம் திரும்பினார்

இந்தப் பயணத்தின்போது அமெரிக்க அதிபர் டொளால்ட் ட்ரம்ப் இங்கிலாந்து பிரதம் திரு போரிஸ் ஜான்சன் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசினார் முன்னதாக ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் பக்ரைன் நாடுகளிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிரதமின் இந்தப் பயணம் நட்பு நாடுகளுடன் இந்தியா கொண்டுள்ள ஒத்துழைப்பை மேம்படுத்த வழிவகை செய்துள்ளதாக எமது செய்தியாளர் ஜாய் தெரிவிக்கிறார் நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் முதலமைச்சள்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் புதில்லியில் நேற்று ஆய்வு நடத்திய அவர் நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் வன்முறைகளுக்கு எதிராள மேற்கொள்ளப்படும் என்றார் நக்சல் தீவிரவாதம் கடந்த பல்லாண்டுகளாக நாட்டிற்கு பெரும் சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்ட உள்துறை அமைச்ச் வளர்ச்சிக் குறைவான பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை தடுப்பதே இடதுசாரி தீவிரவாதிகளின் நோக்கமாக உள்ளது என்றார் இந்தக் கூட்டத்தில் பேசிய ஒடிசா முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக் நக்கலைட்டுகளை ஒடுக்குவதற்காக அனுப்பப்படும் மத்திய படைகளுக்கான கட்டணத்தை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தினா்

எய்ட்ஸ் நோயை நாட்டிலிருந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதிப்பட தெரிவித்தார் நாட்டில் பருப்பு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என மத்திய உணவு மற்றும் பொதுவிநியோகத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

பருப்பு வகைகள் பதுக்கப்படுவதாக தகவல் கிடைத்தால் பதுக்கல்காரா்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு பாஸ்வான் எச்சரித்தார்

நேற்று நடைபெற்ற ரிசா்வ் வங்கியின் இயக்குநா்கள் குழு கூட்டத்தில் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு பிமல் ஜவான் தலைமையிலான உயர்மட்டக்குழு அளித்த பரிந்துரையை ஏற்று இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

முதல் படத்தில் சந்திரனின் வடக்கு அரைவட்ட பரப்பில் உள்ள ஜேக்சன் பள்ளத்தாக்கும் மேற்கு எல்லைப் பகுதியில் மித்ரா பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு அளவிலான ஏராளமான பள்ளத்தாக்குகளும் இருப்பது தெரியவந்துள்ளன

தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய சுமார் ஜயாயிரம் கோடி ருபாய் மானியத்தை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று அவர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஊரக வளர்ச்சி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் ஆகியோரை சந்தித்து இதுதொடர்பான கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கினார்

இந்திய பொருளாதாரத்தை ஐந்து ட்ரில்லியன் டாவா் அளவிற்கு உயா்த்துவது என்ற மத்திய அரசின் திட்டத்தில் நாட்டின் ஏற்றுமதியின் அளவு மூன்றில் ஒரு பங்காக அமைய வேண்டும் என முன்னாள் குடியரசுத்தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் முதலாவது தேசிய டிஜிட்டல் நூலகத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை தொடங்கியுள்ளது

கிராம் நெட் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் வை ஃபை இணைப்பு வழங்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய தொலைதொடர்பு துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சாம்ராவ் தோத்ரே தெரிவித்துள்ளார்

முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகள் சிங்கிற்கு அளிக்கப்பட்டு வரும் சிறப்பு பாதுகாப்பு படை பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படுவதற்கு காங்கிரஸ் மக்களவைக் குழுத்தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்ட தகவல்களை இணையதளத்தில் பெறுவதற்கான வசதிகளை பெறுவதற்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உக்தரவிட்டுள்ளது

தற்போது நடைபெற்றுவரும் ஆட்டத்தில் மற்றொரு முன்னணி வீரரான ரோஜர் பெடரா் இந்தியாவின் சுமித் நாகலை எதிர்கொண்டுள்ளார் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஷ்வரன் ரஷ்யாவின் மெட்வடேவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார் இரட்டையர் பிரிவு ஆட்டங்களில் லியாண்டர் பயஸ் ரோஹன் போப்பண்ணா திவிஜ் சரண் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் தேசிய ஊக்கமருந்து ஆய்வகம் மீதான இடை நீக்கத்தை இரண்டு மாதங்களில் விலக்கிக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நேற்று இந்த ஆய்வகத்தை பார்வையிட்ட பிறகு அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்